நாட்டில் போதிய அளவு ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது முதுநிலை மருத்துவப்படிப்பிற்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்துள்ளார் தொழிற்கல்வியுடன் கூடிய கல்வி முறை புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நடைபெறும் தில்வி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வரும் நிலையில் அது போதி அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் தேவைப்படும் மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்புவதற்காள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது

பல்வேறு மாநிலங்களில் அதிகரித்து வரும் ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு அதனை வீணாகாமல் பயன்படுத்தமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது மாவட்டங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சமூகமான முறையில் அனுப்புவதற்கு கட்டுபாட்டு அறைகளை உருவாக்க மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது முதுநிலை மருத்துவப்படிப்பிற்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்துள்ளார்

முதுநிலை நீட் தேர்வுக்காள புதிய தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சுயசார்பு உள்ள மனிதனாக உருவாக்கும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய கல்வித் துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வலியுறுத்தி உள்ளார்

கல்வி முறையில் தேவையான மாற்றங்களுடன் தொழிற்கல்வியையும் ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப கல்வித் திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் பல்கலைக்கழகங்கள் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப் படிப்புகளை நாட்டின் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அவை இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நவீன நகரங்களுக்கான வடிவமைப்பில் மக்கள் உடல்நலத்திற்கு உகந்த உணவுப் பொருட்களை தெரிவு செய்ய உதவிடும் வகையில் உணவு பூங்காவையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து தேவைகளுக்குமான போக்குவரத்து மற்றும் உணவுத் திட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் நவீன நகரங்களுக்கிடையே மக்களின் விருப்பதிற்கு ஏற்ப சிறந்த உணவு வகைகளை தயாரிப்பதில் போட்டி உருவாகும் என்றும் நுகர்வோருக்கு தரமான உணவு வகைகளை தெரிவு செய்வதற்காள வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார் ஐந்து வட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அனைத்து நகரங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் உத்திரபிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது

இந்த நோய் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்தும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவு படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் ஒடிசாவில் பிப்லி சுட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக புவனேஸ்வரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசி அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுஷில் குமார் லோகனி காங்கிரஸ் வேட்பாளர் காலமானதை அடுத்து தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இத்தொகுதி இடைத்தேர்தலுக்கான புதிய தேதியை தேர்தல் ஆணையம் பின்னர் அறிவிக்கும் என்று அவர் தெரிவித்தார்

இதனையடுத்து பலரும் தற்போது ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொள்கின்றனர் வேலூர் மாவட்டத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயனாளிகள் இந்த தடுப்பூசியால் பக்கவிளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பாதுகாப்பானதாக உணர்வதாகவும் கூறினர்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநிலத்தின் மருத்துவ கல்வி அமைச்சர் திரு அமித் தோஷ்முக் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே வுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் தேர்வுக்கான அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உத்தர பிரதேச மாநிலத்தில் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் இடைநிலை கல்வி வாரியத்தின் தேர்வுகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அம்மாநில உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் திரு யோகி ஆதியநாத் இதனை அறிவித்தார்

சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்